மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது

சீதாராமன் இன்று நிதி மற்றும் முதலீட்டாளா்களுடன் ஆவோசனை நடத்துகிறாா்

கடலோரப் பகுதி வழியாக அது செல்லும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சித்துள்ளது

நியுசிலாந்தை எதிர்கொள்கிறது

பிரதமராக திரு மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் பங்கேற்கும் முதல் சா்வதேச தலைவர்கள் மாநாடு இது எட்டு நாடுகளின் அதிபர்கள் மற்றும் பிரதமர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் இதுதவிர நான்கு நாடுகளின் தலைவர்களும் பார்வையாளர்களாக கலந்து கொள்கிறார்கள்

ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு பாதுகாப்பு நிலவரம் பன்முக பொருளாதார ஒத்துழைப்பு மக்களிடையே கருத்துப் பரிமாற்றம் சா்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் ஆகியவற்றை விவாதிக்கும் முக்கிய அரங்கமாகும் ஆப்கானிஸ்தான் பிரச்சனையும் இதில் இடம் பெற்றுள்ளது இந்த மாநாட்டினுடே பிரதமா் திரு நரேந்திரமோடி சீன அதிபா் திரு ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபா் திரு விளாடிமிர் புட்டின் ஈரான் அதிபர் திரு ஹசன் ரூஹானி ஆகியோருடன் இரு தரப்பு பேச்சு நடத்துகிறார் நாளை பிஷ்கேக்கில் இந்தியா கிர்கிஸ்தான் வர்த்தக அரங்கத்தை அவர் தொடங்கி வைக்கிறார்

ஆண்டுக்கொரு முறை இந்த குழுகூடி முக்கிய முடிவுகளை எடுக்கிறது இந்தியா முழு உறுப்பினர் அந்தஸ்து பெற்ற பின் இரண்டாது முறையாக இந்த குழுவின் கூட்டம் நடைபெறுகிறது இந்த மாநாட்டையாட்டி ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உறுப்பு நாடுகளின் முக்கிய தலைவர்களுடன் பிரதமர் பேச உள்ளார் அண்மையில் நடந்த மக்களவை தேர்தலில் பெற்ற அமோக வெற்றிக்காக பிரதம்ர் திரு மோடியை சீனா அதிபர் திரு ஜி ஜின்பிங் வாழ்த்து தெரிவித்தார்

இந்தியா கீனா இடையே பரஸ்பர நம்பிக்கையையும் நட்புறவையும் அதிகரிப்பது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் உஹான் நகில் நடந்த சந்திட்பின் போது இரு தலைவர்களும் டோக்லாந்து பகுதியில் இந்திய சீன படைகளுக்கிடையே ஏற்பட்ட முரண்பாட்டை தீர்க்கும் வகையில் பேச்சு நடத்தினார்கள் அது முதல் இரு நாடுகளும் ரானுவ ரீதியாக உட்பட பல்வேறு அம்சங்களிலும் உறவை மேம்படுத்திக் கொள்வதில் தீவிரம் காட்டுகின்றன இரண்டு தலைவா்களும் இப்போது சந்திப்பது பொருளாதார வா்த்தக ரீதியில் உறவை மேம்படுத்த உதவும் என்று கருதப்படுகிறது

இதன் மூலம் உயரமான இடங்களில் பணிபுரியும் ரானுவ வீரர்களின் உடல்நிலை மற்றும் மனநிலை குறித்து அறிந்துகொள்ள முடியும் யோகா பயிற்சி மூலிகை மற்றும் ஊட்டச்சத்து மருந்து மூலம் அவர்களுடைய நோய்களை கண்டறிந்து நிவாரணம் அளிப்பதற்கும் இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது ஆதார் மற்றும் இதர திருத்த சட்டங்களுக்கு பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் கொண்டு வருவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த மசோதாவில் வங்கிக் கணக்கு தொடங்குவது போன்ற அம்சங்களுக்கு ஆதா் எண் கட்டாயமில்லை என்று இந்த திருத்தம் வகை செய்கிறது

நிதியமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடர்புடைய துறைகளின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் அவர் இன்று நிதி மற்றும் முதலீட்டு சந்தை பிரதிநிதிகளுடன் பேச்சு நடத்த உள்ளார் கட்டமைப்பு துறை பிரதிநிதிகள் மற்றும் பருவநிலை மாற்ற நிபுணர்களுடனும் அவர் ஆலோசனை நடத்த உள்ளார் ஏற்கனவே விவசாய அமைப்புகள் தொழில் மற்றும் வாத்தக பிரிவு பிரதிநிதிகளுடன் அவா் ஆலோசனை நடத்தியுள்ளார் அரபிக் கடலில் நிலை கொண்டுள்ள வாயு புயல் குஜராத் கடலோரப் பகுதிகளை நேரடியாக தாக்காது என்றாலும் அது திசைமாறியுள்ளது என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் கரையை கடக்கும்போது போா்பந்தா் துவாரகா கிா சோம்நாத் பகுதிகளில் புயலின் தாக்கம் வலுவாக இருக்கும் என்றும் அது கூறியுள்ளது

கடரோர மாவட்டங்களான டையூ கிர் சோம்நாத் ஜுனாகர் போர்பந்தர் துவாரகா ஆகிய மாவட்டங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது குஜராத் அரசு தீவிரமாக கண்கானித்து வருகிறது என்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அம்மாநில கூடுதல் செயலாளர் திரு பங்கஜ்குமார் தெரிவித்துள்ளார் புயல் ஆபத்தை கருத்தில் கொண்டு பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளவா்கள் புயல் கரையை கடக்கும்வரை அங்கேயே தங்கியிருக்கும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார் குஜராத் மாநில அரசு ஏற்கனவே மூன்று லட்சம் மக்களையும் டையூ நிர்வாகம் பத்தாயிரம் பேரையும் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்துள்ளது இலங்கையில் ஈஸ்டர் பண்டிகை தினத்தன்று நடைபெற்ற குண்டுவெடிப்பு தூக்குதலைபொட்டி கோயம்புத்தூரில் ஆறு பேரை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்து காவலில் வைத்துள்ளது

காங்கிரஸ் கட்சியின் தலைவராக திரு ராகுல்காந்தி தொடர்ந்து செயல்படுவார் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் சுர்ஜேவாலா புதுதில்லியில் இதனை தெரிவித்தாா்

இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை மேலும் மேம்படுத்த வேண்டுமென்று இந்தியா வரவிருக்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் திரு மைக் பாம்பியோ விருட்டம் தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் அமெரிக்கா இந்தியா வர்த்தகக் குழுக் கூடத்தில் பேசிய அவர் இருநாட்டு மக்களின் உறவு மேம்படவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நன்மைக்கும் அதன் மூலம் உலகின் நலனுக்கும் இரு நாடுகளும் ஆற்ற வேண்டிய பங்களிப்பு ஏராளம் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டார்

ரமலான் பண்டிகை கொண்டாட்டத்தை ஒட்டி அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது

நாட்டிங்காமில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கும் இந்தியா தனது முதல் இரண்டு ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளை வென்றது